தேர்தலுக்கானஅனைத்துஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாகவேலூர் மாவட்டஆட்சியர் திருசண்முகசுந்தரம் தெரிவித்துள்ளார் ஈரானில் சிறைபிடிக்கப்பட்டுள்ளதிருஆதித்யாவாசுதேவனைஉடனடியாகவிடுவிக்கநடவடிக்கைஎடுக்குமாறுமுதலமை ச்சா் திருஎடப்பாடிபழனிசாமிவெளியுறவுத்துறைஅமைச்சருக்குகடிதம் எழுதியுள்ளார்

திருமதிதமிழிசைசவுந்திரராஜன் வலியுறுத்தியுள்ளார் ஆடிப்பெருக்குவிழா இன்றுவழக்கமானஉற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது தாய்வாந்துடுப்பன் பேட்மிண்டன் போட்டியின் இறுதியாட்டத்திற்கு இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக்ஷெட்டி இணைதகுதிபெற்றுள்ளது இனிவிரிவானசெய்திகள் வரும் திங்கட்கிழமைநடைபெறவுள்ளவேலூர் மக்களவைத் தொகுதிதேர்தலுக்கானஅனைத்துஏற்பாடுகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகமாவட்டஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமானதிருசண்முகசுந்தரம் தெரிவித்துள்ளார் வேலூரில் இன்றுசெய்தியாளர்களிடம் பேசியஅவர் நாளைகாலைவாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் யாருக்குவாக்களித்தோம் என்பதைதெரிந்துகொள்வதற்கானஒப்புகைச் சீட்டு இயந்திரங்களும் வாக்குச்சாவடிகளுக்குபலத்தபாதுகாப்புடன் கொண்டுசெல்லஏற்பாடுசெய்யப்பட்டுள்ளதாகத் தெரிவித்தார்

இன்றுமாலைதேர்தல் பிரச்சாரம் முடிவடைந்ததையொட்டி தொகுதிக்குசம்பந்தமில்வாதவர்கள் அரசியல் கட்சியினர் உள்ளிட்டோர் விடுதிகள் திருமணமண்டபங்கள் மற்றும் தனியாருக்குசொந்தமானஎந்த இடத்திலும் தங்கியிருக்கஅனுமதி இல்லைஎன்றும் அவர் தெரிவித்தார் இன்றுமாலைமுதல் எந்தவொருஊடகத்திலும் கருத்துக் கணிப்புகளைவெளியிடதடைவிதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் காவல்துறையினர் அனைத்துத் தொகுதிகளிலும் தீவிரகண்காணிப்பில் ஈடுபட அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார்

ஈரானில் சிறைபிடிக்கப்பட்டுள்ளதமிழகத்தைச் சேர்ந்ததிருஆதித்பாவாசுதேவனைஉனடியாகவிடுவிக்கதேவையானநடவடிக்கைகளைமேற்கொள்ளுமாறுமுதலமை ச்சர் திருஎடப்பாடிபழனிசாமிமத்தியஅரசைவலியுறத்தியுள்ளார் தொடர்பாகவெளியுறவு அமைச்சர் திருஜெய்சங்கருக்குஎழுதியுள்ளகடிதத்தில் இது அவர் இக்கோரிக்கையைவிடுத்துள்ளார்

இதில் உடனடியாகதலையிட்டு அவரைவிடுவிக்கதேவையானநடவடிக்கைகளைமேற்கொள்ளவேண்டுமென்றும் திருளடப்பாடிபழனிசாமிஅந்தகடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார் பிஜேபிநாடாளுமன்றஉறுப்பினர்களுக்கான இரண்டுநாள் பயிலரங்கை பிரதமர் திருநரேந்திரமோடி இன்றுதொடங்கிவைத்தார் மததியஉள்துறைஅமைச்சரும் பிஜேபிதலைவருமானதிருஅமித்ஷா பிஜேபி செயல் தலைவர் திரு ஜே பிநட்டாஆகியோர் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் நாடாளுமன்றஅவைநடவடிக்கைகள் தொடர்பாகவும் மக்களிடையேதொடர்பைஏற்படுத்திக் கொள்வதுகுறித்தும் இந்தகூட்டத்தில் பயிற்சிஅளிக்கப்படவுள்ளது பிரதமரின் கைபேசிசெயலிதொடர்பாகவும் சமூக வலைதளங்கள் குறித்தும் இந்தபயிலரங்கில் விரிவாகஎடுத்துரைக்கஉள்ளதாகஎமதுசெய்தியாளா் தெரிவிக்கிறாா்

இன்றகாலை இப்பகுதியில் அமைந்துள்ளசித்தகோட்டாகிராமம் அருகேஉள்ளவனப்பகுதியில் காவல்துறையினருக்கும் மாவோயிஸ்டுகளுக்கும் இடையேநடந்தசண்டயில் இந்த ஏழு தீவிரவாதிகளும் சுட்டுக் கொல்லப்பட்டதாககாவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் காப்பு வனப்பகுதியில் காவல்துறையினர் தேடுதல் பணிமேற்கொண்டிருந்தபோது இந்தசம்பவம் நேரிட்டகு உள்ளாட்சித் தேர்தலைவிரைந்துநடத்தமாநிலஅரசுநடவடிக்கைஎடுக்கவேண்டும் தமிழகத்தில் என்றுபிஜேபிமாநிலதலைவர் திருமதிதமிழிசைசவுந்திரராஜன் வலியுறுத்தியுள்ளார் துத்துக்குடிமாப்பிள்ளைஅருவிபகுதியில் பொதுமக்களைசந்தித்தபின் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் உள்ளாட்சித் தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடன் பிஜேபிகூட்டனிகுறித்துமுடிவு செய்யப்படும் என்றும் கூறினார் பிரதமரின் மருத்துவக் காப்பீட்டுத் திட்டம் பெண் குழந்தைகளுக்கானசெல்வமகள் சேமிப்புத் திட்டம் பயிர்ப்பாதுகாப்புத் திட்டம் ஆகியவைதமிழகத்தில் சிறப்பாகசெயல்படுத்தப்பட்டு அதிகளவில் மக்கள் பயன்பெற்றுள்ளதாகதஅவர் தெரிவித்தார்

ஆடிப்பெருக்குவிழா இன்றுவழக்கமானஉற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது

இந்நாளையாட்டி சென்னைகிண்டிதிருவி க தொழிற்பேட்டைவளாகத்தில் அமைத்துள்ளஅவரதுதிருவுருவசிலைக்குமுதலமைச்சர் திருஎடப்பாடி பழனிசாமிஉள்ளிட்டோர் மாலைஅணிவித்துமரியாதைசெலுத்தினார்கள் தீரன் சின்னமலைபிறந்த இடமானஈரோடுமாவட்டம் ஒடாமலையில் அமைந்துள்ளஅன்னாரின் திருவுருவச் சிலைக்குமாநிலஅமைச்சர் திருசெங்கோட்டையன் மாலைஅணிவித்துமரியாதைசெலுத்தினார் நாட்டின் விடுதலைக்காகபோராடியதீரன் சின்னமலைக்குபிரிட்டிஷ் அரசு சங்ககிரிமலைக்கோட்டயில் தண்டனையைநிறைவேற்றிய இடத்தில் மாநிலமின்துறைஅமைச்சர் துக்குத் திரு தங்கமணிமலரஞ்சலிசெலுத்தினார் வன்கொடுமைதடுப்பு சட்டத்தைபயன்படுத்தும் போது அப்பாவிபொதுமக்கள் பாதிக்கப்படாமல் எச்சரிக்கையுடன் கையாளவேண்டும் என்றுசென்னைஉயர்நீதிமன்றநீதிபதிதிருகந்தர் கேட்டுக் கொண்டுள்ளார் நாமக்கல்வில் இன்றுஷெட்யூல்டுவகுப்பினருக்கானவன்கொடுமைதடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தைதிறந்துவைத்துப் பேசியஅவர் நீதிவிசாரணைகள் விரைந்துரடைபெறவும் நீதித்துறையின் மீதபொதுமக்களுக்குநம்பிக்கையைஏற்படுத்தவும் வழக்கறிஞர்கள் மிகுந்தபொறுப்புடன் செயல்படவேண்டும் என்றுகேட்டுக்கொண்டார் உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளபடி வழக்கறிஞர்கள் வன்கொடுமைசுட்டத்தைமுழுமையாகஆராய்ந்து தங்களதுவாதத்தைமுன்வைக்கவேண்டும் என்றுஅவர் கேட்டுக்கொண்டார் போலிநிதிநிறுவனங்கள் போலியானடெபாசிட் குறித்தும் திட்டங்கள் குறித்தும் பொதமக்களிடையேவிழிப்புணர்வைஏற்படுத்தவேண்டும் என்றும் மக்களின் பணத்தைஅபகரிக்கமுயலும் இதுபோன்றநிறுவனங்கள் மீதுகடும் நடவடிக்கைஎடுக்கப்படவேண்டும் என்றும் நீதிபதிதெரிவித்தார் தாய்லாந்துடுப்பன் பேட்மின்டன் போட்டியின் இறுதியாட்டத்திற்கு இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக்ஷெட்டி இணைதகுதிபெற்றுள்ளது

உலக இளையோா் மல்யுத்தப் போட்டியில் இந்தியாவின் கோமல் தங்கப்பதக்கம் வென்றாா்